மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்திருப்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு சா்வதேச கமுதாயத்தின் ஆதாவை பிரதிபலிப்பதாக பிரான்ஸ் கூறியுள்ளது

இந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று உத்தரபிரசேதம் பீகார் மாநிலங்களில் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார் உத்தரபிரதேசத்தில் பிரதாப்கா் பஸ்தி ஆகிய இடங்களிலும் பீகாரில் வால்மீகி நகரிலும் பிரச்சார கூட்டங்களில் அவர் பேசுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உத்த்ரபிரதேச மாநிலம் பதேபூரில் பொதுக்கூட்டத்தில் பேசுவதுடன் அமேதியில் பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நூத் சிங் லக்னோவில் வாக்கு சேகரிக்கவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி சுல்தான்பூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பேசுவார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பஹ்ரஜ் கோண்டா மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசுவார் அதி தீவிர போனி புயல் ஒடிஷா மாநிலத்தில் பூரிக்கு அருகே கரையை கடந்து கடலோர பகுதிகளில் மிக பலத்த சேதத்தை ஏற்படுத்திவிட்டு மேற்கு வங்கத்தை தாக்கியுள்ளது மேற்குவங்கத்தின் காரக்பூர் அருகே புயல் கரையை கடந்தது இது தீவிர புயலாக மாறி வடகிழக்கு திசையில் நகர்ந்து பங்களாதேஷை இன்று மாவையில் தாக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அனைத்து விமாள சேவைகளும் அப்போது நிறுத்தப்பட்டிருந்தன மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் ரெட் அவர்ட் விடுக்கப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஒடிசாவில் கரையை கடந்த போனி புயல் மிக கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது ஆயிரக்கணக்கான மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன மாநிலத்தில் கடலோர பகுதிகளில் மின்வினியோகம் அடியோடு துண்டிக்கப்பட்டுள்ளது

ரத்து செய்யப்பட்டிருந்த விமானப் போக்குவரத்து புவனேஸ்வர் விமானநிலையத்தில் பிற்பகல் ஒரு ம ணிக்கு பின்னர் மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பூரி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் கூறியுள்ளார் மின் கட்டமைப்பு புயலால் முற்றிலும் தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் மின்சார இணைப்புகளை மீண்டும் இயல்புநிலைக்கு கொண்டுவருவது சவாவான விஷயமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்தமுன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் உயிர்சேதம் தவிர்க்கப்பட்டதாக அவர் கூறினார் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் ஒடிசாவில் உயிரிழப்பு அதிகமாக இல்லை என்று தேசிய பேரிடர் மீட்பு படை துணை தலைவர் திரு ரன்தீப் ராணா கூறியுள்ளார் இருப்பினும் பூரி நயாகர் மற்றும் கேந்திரப்பாரா மாவட்டங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

ராணுவம் மற்றும விமானப்படைகளும் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதேபோல அசாம் மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உஷார் நிலையை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது போனி புயல் காரணமாக மாநிலத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசை நோக்கி போனி புயல் செல்லும் வாய்ப்பு உள்ளதால் அங்கு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டின் பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு யனாமுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே புயல் பாதித்த இடங்களுக்கு நிவாரண பொருட்களை இலவசமாக கொண்டு செல்ல ரயில்வே நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட ரயில்வேக்களின் பொது மேலாளர்களுக்கு ரயில்வே நிர்வாகம் கடிதம அனுப்பியுள்ளது

ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை ச்வதேச பயங்கரவாதியாக அறிவித்திருப்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு சர்வதேச சமுதாயம் வலுவான ஆதரவு அளித்திருப்பதற்கான உறுதியான சான்று என்று பிரான்ஸ் நாட்டின் தூதர் திரு அலெக்சாண்டர் சிக்லர் தெரிவித்துள்ளார் புததில்லியில் இதுபற்றி கருத்து கூறியுள்ள அவர் புல்வாமா தாக்குதலை கண்டித்து ஐநா பாதுகாப்பு சபையில் பிரான்ஸ் விடுத்த அறிக்கையே மசூத் அசாரை சள்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க காரணமான முக்கிய அரசியல் நடவடிக்கையாக அமைந்தது என்று கூறினார்

ஆனால் மசூத் அசாருக்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை தோதல் பொதுக் கூட்டங்களில் பேசும்போது கவளமாக கருத்துகளை தெரிவிக்கவேண்டும் என்று டி ஆர் எஸ் கட்சி தலைவரும் தெலங்கானா மாநில முதலமைச்சருமான திரு கே சந்திரசேகர ராவை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

இது குறித்து உத்தரவு பிறப்பித்துள்ள தேர்தல் ஆணையம் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆட்சேபகரமான கருத்துகளை தெரிவிப்பதை தவிர்க்கவேண்டும் என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவேண்டும் என்றும் கூறியுள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை ஆட்சேபகரமான முறையில் விமர்சித்ததாக கூறப்படுவது பற்றிய புகாருக்கு பதிலளிக்குமாறு மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு மகேஷ் சா்மாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

முன்கூட்டியே கட்டணம் செலுத்தும் முறையில் விதிமீறவில் ஈடுபட்ட வோடஃபோன் எம்பேசா போன்பே உள்ளிட்ட ஐந்து நிறுவனங்களுக்கு இந்திய ரிச்வ் வங்தி அபராதம் விதித்துள்ளது இந்த நடைமுறையில் விதிமீறல்களில் ஈடுபட்டதற்காக மணிகிராம் பேமென்ட் சிஸ்டம் வெஸ்டர்ன் யூனியன் பினான்ஸ்சியல் சா்வீஸஸ் ஆகிய அமெரிக்க நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டள்ளது

சூரியனை ஆய்வு செய்யும் நடவடிக்கைகளை அடுத்த ஆண்டில் தொடங்கவுள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் கூறியுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்படும் விண்கலத்திற்கு ஆதித்யா என பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

வானிலையை துல்லியமாக கணிக்கும் செயற்கைகோள்களின் உதவியால் போனி புயல் நகரும் திசையை கணிக்க முடிந்தது என்றும் அதனால் பெரும் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இதன் தொடர்ச்சியாகவே இந்த கைதிகள் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது